அருண் ஜேட்வி குற்றம் சாட்டியுள்ளார்

இனி விரிவான செய்திகள் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவோர் மீது உரிய பதிவடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி எச்சரித்துள்ளார் பூநீநகரில் எய்ம்ஸ் மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் இதனைத் தெரிவித்தார் தீவிரவாதத்திற்கு எதிராக மத்திய அரசு மேற்கொண்ட துல்லிய தாக்குதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் உலக நாடுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று குறிப்பிட்டார் பிரதமர் திரு

இத்தகைய வளர்ச்சித் திட்டங்கள் மூலம் இம்மாநிலத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார் ஜம்மு கஷ்மீரில் மருத்துவப் படிப்பிற்கான இடங்கள் தற்போதைய நிலையில் இருந்து இரண்டு மடங்காக விரைவில் அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்தாா் முந்தைய அரசுகள் மக்களின் விருப்பங்களையும் தேவைகளையும் புறக்கணித்து வந்ததாக அவர் குற்றம் சாட்டினார் லடாக் பகுதியில் முதல் முறையாக பல்கலைக்கழகம் ஒன்றையும் அவர் தொடங்கி வைத்தார் லே யில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகளை அவர் இன்று தொடங்கி வைத்தார்

சிபிஐ இயக்குநர் நியமன விவகாரத்தில் அரசியல் ஆதாயம் கருதி மக்களவை காங்கிரஸ் குழுத் தலைவா் திரு மல்லிகாாஜுன காா்கே தெரிவித்து வரும் கருத்துக்களுக்கு மத்திய அமைச்சா் திரு அருண் ஜேட்லி கண்டனம் தெரிவித்துள்ளாா் இதற்கு முன்பு திரு அலோக் வர்மா சிபிற இயக்நராக நியமிக்கப்பட்டபோதும் அவர் சமீபத்தில் பணியிடமாற்றம் செய்யப்பட்டபோதம் எதிர் கருத்துக்களை தெரிவித்து வந்த திரு மல்லிகார்ஜுன கார்கே தற்போது புதிய இயக்குநர் நியமனத்திலும் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருப்பதற்கு மத்திய அமைச்சள் திரு அருண் ஜேட்லி அதிருப்தி தெரிவித்துள்ளாா் தேர்தல் அறிக்கை தொடர்பாக மக்களிடம் கருத்துக்களை கோருவதற்கான ஒரு மாத கால தேர்தல் இயக்கத்தை பிஜேபி இன்று தொடங்கியுள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் திரு அமித் ஷாவும் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கும் இதனை இணைந்து தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய உள்துறை அமைக்கள் திரு ராஜ்நாத் சிங் மக்களள் தெரிவித்த கருத்துகள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என்றும் புதிய இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் விவசாயிகள் இளைஞர்கள் மகளிர் நலன் மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கான யோசனைகளை பொதுமக்கள் இந்த இயக்கத்தின் போது தெரிவிக்கலாம் என்று கூறினார்

அமித் ஷா பொதமக்கள் தெரிவிக்கும் யோசனைகள் பிஜேபியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் பிஜேபியின் தேர்தல் அறிக்கையில் மக்களின் எண்ணங்கள் இதன்மூலம் இடம்பெறும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் குடியுரிமை மசோதா தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வடகிழக்கு மாநில கட்சித் தலைவாகளுடன் விரைவில் பேச்சுவாா்த்தை நடத்துவாா் என்று பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் ஏற்கனவே இதுகுறித்து சில கட்சித் தலைவர்களுடன் திரு ராஜ்நாத் சிங் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக குறிப்பிட்டார் ஒருமித்த கருத்துக்களின் அடிப்படையில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று திரு அமித் ஷா தெரிவித்தார் உணவுப் பாதுகாப்பு மற்றும் கிராமப்புற வேலைவாய்ப்புத் திட்டங்களை உயர்த்துவதற்கு விவாசயத் துறையில் அடிப்படை மாறுதல்களைக் கொண்டுவர வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்தார் ஹைதராபாத்தில் நடைபெற்ற பல்கலைக்கழக நிகழ்ச்சியல் பேசிய அவர் விவசாயத் துறையில் புதிய தொழில்நுட்பங்கள் மூலமாக பல்வேறு மாற்றங்களைக் கொண்டுவர வேண்டும் என்று கூறினார் சிறு மற்றும் கிராமப்புற தொழில்களை மேம்படுத்துவதற்கு தொழில்நுட்பம் மற்றும் சந்தைப்படுத்துவதில் புதிய மாறுதல்களைக் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டாா் அரசு மற்றும் தனியாரின் கூட்டு முயற்சியால் மேலும் பல திறன்சார் தொழில்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் கூறினார் இதன்மூலமாக கிராமப் பொருளாதாரம் மேலும் வலுவடையும் என்றும் குடியரசுத் துணைத் தலைவா் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்தாா் மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் மக்கள் நலனுக்கான பல்வேறு திட்டங்கள் இடம்பெற்றுள்ளதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் அதனை தேர்தல் அறிக்கை என்று எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் கோவையை அடுத்த ஈச்சனாரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று குறிப்பிட்டார் சரக்கு மற்றும் சேவை வரி வரம்பிற்குள் பெட்ரோலியப் பொருட்களையும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தங்களின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறினார் இருப்பினும் மாநில அரசுகள்தான் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார்

ஜோக்பாளியிலிருந்து தில்வி சென்று கொண்டிருந்த சிமாஞ்சல் விரைவு ரயில் இன்று அதிகாலை தடம் புரண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார் வரும் மக்களவைத் தேர்தலுக்குப் பின்னர் மத்தியிலும் பீஹாரிலும் எதிர்க்கட்சி கூட்டணிகளின் ஆட்சி அமையும் என்று காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இன்று பாட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறதிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு நிறைவேற்றவில்லை என்றார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியமைத்தால் விவசாயக் கடன்கள் தள்ளுபடி மற்றும் அனைவருக்கும் குறைந்தபட்ச வருவாய் உறுதித் திட்டம் போன்ற காங்கிரஸ் கட்சியின் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தாா் இந்நிகழ்ச்சியில் திரு ஷரத் யாதவ் திரு ஜித்தன்ராம் மான்ஜி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றனர் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் கும்பமேளாவில் மூன்று கோடிக்கும் அதிகமான மக்கள் புனித நீராட உள்ளனர் நாளை மவுனி அமாவாசையை ஒட்டி அதிகமான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது

இதனையொட்டி அங்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அமெரிக்க அரசால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மாணவர்களை இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் நாளை சந்திப்பதற்கு வாய்ப்பிருப்பதாக அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் திரு ஹர்ஷ் வர்தன் ஷ்ரிங்லா தெரிவித்தள்ளார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்திய மாணவர்களின் நலனைப் பாதுகாப்பதில் இந்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக கூறினார் அமெரிக்காவின் மிச்சிகனில் உள்ள ஃபாமிங்டன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாணவர் சேர்க்கை குளறுபடியின் காரணமாக இந்திய மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன் காரணமாக அமெரிக்க அரசால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மாணவர்களை மீட்க அனைத்து விதமான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது

கொழும்புவில் நடைபெற உள்ள விழாவில் அந்நாட்டு அதிபர் திரு மைத்ரிபால சிரிசேன தலைமை விருந்தினராகவும் மாலத்தீவு அதிபர் திரு இப்ராஹிம் முகமது சுலே சிறப்பு விருந்தினராகவும் பங்கேற்கின்றனர் இதனையொட்டி அங்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

இத்தினத்தையொட்டி அந்நாட்டு அதிபர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் வறுமை மற்றும் ஊழலை ஒழிப்புதற்கான நடவடிக்கைகளில் மக்கள் அனைவரும் தங்களை இணைத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார்